வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாகவும் அழிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்புப்படையினருடன் நடந்த மோதலில் லஷ்சர் ஈ தொய்பா ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டான்

பாதுகாப்பு கலாச்சாரம் கல்வி கலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுப்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன வர்த்தகம் முதலீடு பொருளாதார ஒத்துழைப்பு திறன்மேம்பாடு பாதுகாப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய பிரிவுகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்த ஒப்பந்தங்கள் பெரிதும் உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய ரானுவம் மற்றும் விமானப்படையின் பயிற்சி பிரிவு ஜாம்பியாவில் தொடங்கப்பட்டு அந்நாட்டின் ராணுவத்திறனை மேம்படுத்தும் என்றும் கூறியுள்ளார் ஜாம்பியா விமானப்படை தளங்களில் தீயணைப்பு பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகளை இந்தியா செய்து தரும் என்றும் கூறினார் இருநாடுகளில் உள்ள வர்த்தகம் மற்றும் தொழில் வாய்ப்புகளை இருநாடுகளும் பயன்படுத்திக்கொள்ளவேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவரது சார்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது இவ்வழக்கில் தில்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவிளை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திரு சிதம்பரத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் முறையிட்டனர் இதனை நீதிபதி திரு ரமணா தலைமையிலான அமர்வு நிராகரித்தது இத்தொடர்பாக தலைமை நீதிபதியிடம் முறையிடுமாறும் அந்த அமர்வு அறிவுறத்தியது இந்த வழக்கு நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்தக்கொள்ளப்பட உள்ளது இதற்கிடையே இந்த வழக்கில் திரு சிதம்பரத்தை தேடப்படும் நபராக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது முன்ஜாமீன் மனுவினை தில்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்ததையடுத்து நேற்று மாலை முதல் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை தேடிவருகின்றனர் தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சிபிஐ அதிகாரிகள் முகாமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன திரு சிதம்பரத்திற்கு எதிரான அரசியல் பழிவாங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம்சாட்டியுள்ளது இந்த குற்றச்சாட்டினை பிஜேபி திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது திரு சிதம்பரம் இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வார் என்று திமுக கருத்து தெரிவித்துள்ளது ஜம்மு கஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தில் இன்று பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் லஷ்கர் ஈ தொய்பா பயங்கரவாத அமைப்பைச்சேர்ந்த ஒரு தீவிரவாதி சுட்டுக்கொல்லப்பட்டான் பாரமுல்லா பகுதியைச்சேர்ந்த அந்த தீவரவாதி மொமின் கோர்ஜி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நடவடிக்கையின்போது ஜம்மு கஷ்மீர் காவல்துறையின் சிறப்பு காவல்துறை அதிகாரி பிவார் அகமதுவும் தீவிரவாதி தாக்குதலில் வீரமரணமடைந்தார் கணி ஹம்மாம் பகுதியில் நம்பத்தகுந்த தகவலின் பேரில் காவல்துறையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் கட்டதாகவும் பாதுகாப்புப்படையினர் இதற்கு தக்க பதிவடி கொடுத்ததாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த நடவடிக்கையின்போது ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன

ஜம்முவில் இன்று பிஜேபி இளையோர் பிரிவு தொண்டர்களிடையே கலந்துரையாடிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அஸ்வினிகுமார் ஜம்மு கஷ்மீர் நிலைமையை ஆழமாக ஆராய்ந்த பின்னரே ஜம்முகஷ்மீர் மற்றும் கஷ்மீர் பள்ளத்தாக்கில் மத்திய அரசு கட்டுப்பாடுகளை கொண்டுவந்ததாகவும் தெரிவித்தார் மாநிலத்தில் உள்ள மக்களின் பாதுகாப்பு கருதியே இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் மக்களின் உயிரையும் உடமைகளையும் பாதுகாக்க ஜம்முகஷ்மீர் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டதாக திரு அஸ்வினிகுமார் கூறினார்

சந்திரயான் இரண்டின் நிலவு குற்று பாதையின் உயரத்தை குறைப்பதற்கான நடவடிக்கை இன்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்டது இரண்டாவது சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக விண்கலம் செலுத்தப்பட்டதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ரானுவத்தில் முதல்கட்ட சீர்த்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார்

இதேபோல் சிறப்பு மனித உரிமை பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வெளிநாட்டு நேரடி அன்னிய முதலீட்டு விதிகளை மீறியதாக என்டி டிவி உரிமையாளர்கள் திரு பிரணாய் ராய் அவரது மனைவி ராதிகா ராய் ஆகியோர் மீது சிபிஐ வழக்குப்பதிவு செய்துள்ளது அந்த நிறுவனத்தின் முன்னாள் தலைமைச்செயல் நிர்வாகி திரு விக்ரமாதித்யா சந்திரா மீதும் குற்றவியல் சதி

அதிகாரிகள் தெரிவித்தனர்

உத்தராகண்டில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்தரகாசி மாவட்டத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்தது

தளியார் நிறுவனத்தின் அந்த ஹெலிகாப்டர் மீட்புப்பணிக்காக பயன்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார் அந்த ஹெலிகாப்டர் தரையிறக்கப்படும்போது மின்கம்பியில் சிக்கி இந்த விபத்து நேர்ந்ததாக அவர் தெரிவித்தார் ஜலிப்பிக் டெஸ்ட் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா தங்கப் பதக்கம் வென்றது டோக்யோவில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது

மகளிர் பிரிவு இறதி ஆட்டத்தில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று தங்கப் பதக்கத்தை கைப்பற்றியது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்றார்